நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஒவ்வொரு துறையிலும் புதிய மைல் கற்களை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இதற்கான தயார்நிலை மற்றும் நாட்டின் கொரோனா நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உயர்நிலைக் கூட்டம் நடத்தினார் மத்திய அமைச்சரவைச் செயலர் பிரதமரின் முதன்மைச் செயலர் மத்திய அரசின் சுகாதாரத் துறைச் செயலர் மற்றும் இதர மூத்த அதிகாரிகள் இதில் கலந்துகொண்டனர் கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கென மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தின் போது அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்துக் கூறினர்

கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கென உருவாக்கப்பட்டுள்ள கோ வின் மென்பொருள் குறித்தும் அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கம் அளித்தனர்

தடுப்பூசி பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகள் குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரிடம் எடுத்துக் கூறப்பட்டது

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா பெருந்தொற்றுக் காலத்தில் உலகிலேயே உயிர் இழப்பு குறைவாகவும் குணமடைவோர் விகிதம் அதிகமாகவும் உள்ள நாடு இந்தியா தான் என்றும் கொரோனா உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளிலும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஏழைகளுக்கு உதவ இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தற்போது உலகெங்கும் பேசப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கொரோனாவிற்கு எதிரான போரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தில் இருந்தே தாயகத்திற்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருப்பதாகவும் இதேபோல இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கி உபயோகிப்பதன் மூலம் வெளிநாடுகளில் இப்பொருட்களை பிரபலம் ஆக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கியப் பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் கலாச்சார பெருமைகளை வெளிநாடுகளில் பரப்ப நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்

சந்திரிகா பெர்சாத் சந்தோக்கி சிறப்பு விருந்தினராக இம்மாநாட்டில் பங்கேற்றுப் பேசுகையில் இந்தியாவுடன் ஆழமான கலாச்சாரப் பாரம்பரியத்தை பகிர்ந்துகொள்ளும் நாடு சுரிநாம் என்றும் இப்பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரத்தகத்தை அதிகரித்தல் அவசியம் என்றும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஒவ்வொரு துறையிலும் புதிய மைல் கற்களை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இன்று சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலாய்வுப் பணிகளுக்கான சாகர் அன்வேஷிகா கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்துப் பேசிய அவர் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தினால் இந்திய விஞ்ஞானிகள் ஆழ்கடல் ஆராய்ச்சிப் பணிகளில் ஈடுபட பேருதவி கிடைத்திருப்பதாகக் கூறினார் கொரோனா வைரசை தனியாகப் பிரித்தெடுத்து அதன் மரபணுக்களை வரிசைப்படுத்தும் ஆராய்ச்சிகளில் உலகிலேயே முதன்முதலில் ஈடுபட்டது இந்திய விஞ்ஞானிகள்தான் என்றும் அவர் தெரிவித்தார் கடல் அலைகளின் ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் ஒருசில நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் இந்தியாவின் மாங்கனீஸ் நிக்கல் மற்றும் கோபால்ட் கனிம வளங்கள் மனித குலத்தின் நன்மைக்கு பயன்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு ஏற்ப உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் சாகர் அன்வேஷிகா கப்பலில் இந்திய கடல்சார் தொழில்நுட்பக் கழகத்தின் ஆராய்ச்சித் தேவைகளுக்கான அனைத்து நவீன வசதிகளும் இடம்பெற்றுள்ளன

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனா நாளவு வெற்றிகரமாக கட்டுப்பாட்டில் கொண்டுவரப் பட்டுள்ள போதிலும் பிரச்சனை இன்னும் முடியவில்லை என்பதால் மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம் என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

புதுச்சேரியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளின் வாகனங்களுக்கு தமிழகம் ஆந்திரம் மற்றும் கேரளத்தில் உள்ள அனைத்து சுங்கச் சாவடிகளிலும் பாஸ்ட் டேக் மூலமாக கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்க சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

புதுச்சேரியில் வருவாய் துறை அலுவலர்களுக்கு பல்வேறு சட்டங்கள் குறித்து பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் தொடக்கமாக குற்றவியல் சட்டங்கள் பற்றிய பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் முதன்மை சார்பு நீதிபதி திரு ராபர்ட் கென்னடி ரமேஷ் குற்றவியல் நீதிபதி திருமதி

சென்னையில் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழுக் கூட்டத்தில் தமிழக சட்டமன்றத் தேர்தலுக்கான கட்சியின் கூட்டணி முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு

பன்னீர்செல்வம் இண துணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப் பட்டது முதலமைச்சர் பதவிக்கான அஇஅதிமுக வேட்பாளராக திரு எடப்பாடி

கொரோனா தடுப்பூசியின் இலவச வினியோகத்திற்காக மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் இதில் அடங்கும்

பிரதமர் திரு

நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஒவ்வொரு துறையிலும் புதிய மைல் கற்களை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்